எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார்

பிரதமர் திரு

சென்னை மாநகரில் வீடுகளை விட்டு வெளியே வருவோர் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழ்ப் புத்தாண்டு தினத்தையொட்டி தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள அனைத்து கட்டுப்பாடுகளும் தொடரும் என்று தெரிவித்துள்ளார்

மேலும் கட்டுமானத் தொழிலாளர்கள் உள்ளிட்ட பதிவு பெற்ற அனைத்து அமைப்புசாரா தொழிலாளா்களின் குடும்பங்களுக்கும் இரண்டாவது முறையாக தலா ஆயிரம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும்

கொரோனா தொற்று ஏற்படாமல் இருக்க பொதுமக்கள் தொடர்ந்து சமூக இடைவெளியை பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு தருமாறும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளாா்

பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார்

மேலும் கோவிட் தடுப்பு பணியில் ஈடுபடுவோருக்கு தேவையான முகக்கவசம் உள்ளிட்டவை போதுமான அளவிற்கு கையிருப்பு இருப்பதாகவும் டாக்டர் பீலா ராஜேஷ் தெரிவித்தார்

பிரதமரின் உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனில் ஒலிபரப்பப்படும்

லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார்

லாவ் அக்வால் குறிப்பிட்டார்

முகக்கவசம் அணியாவிட்டால் அவசரக்கால போக்குவரத்து அனுமதிச்சீட்டு ரத்து செய்யப்படுவதுடன் அவர்களது வாகனங்கள் மூன்று மாதத்திற்கு பறிமுதல் செய்யப்படும் என்றும் மாநகராட்சி எச்சித்துள்ளது இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பிரகாஷ் ஜவ்டேகள் தெரிவித்துள்ளாா் செய்தி சேகரிக்க செல்லும் ஊடகவியவாளர்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றி தங்களை தற்காத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னதாக போலியான செய்திகளை தடுப்பது குறித்து திரு ஜவ்டேக் தகவல் ஒலிபரப்புத் துறையின் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்

சோனியாகாந்தி வலியுறுத்தியுள்ளார் இதுதொடர்பாக அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் செப்டம்பர் மாதம் வரை இந்த உணவு தானியங்களை வழங்க வேண்டுமௌ கேட்டுக் கொண்டுள்ளாா் கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டுவரும் வேளையில் யாரும் பட்டினியால் வாடாமல் இருப்பதை உறுதி செய்வது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு தமிழ்ப் புத்தாண்டு உட்பட நாட்டின் பல மாநிலங்களில் இன்று புத்தாண்டு தினம் கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவா் திருராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவா்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் வைசாகி விஷூ ரங்கோலிபிஹூ நபபர்ஷா வைஷா கடி புத்தாண்டு பிறப்பு என பல்வேறு பெயர்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற்றாலும் நமது கலாச்சார ஒற்றுமையை இதுபோன்ற விழாக்கள் வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ள குடியரசுத் தலைவர் சமூக இடைவெளியை பின்பற்றி கொரோனா தொற்றுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்றும் கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கய்யா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் புத்தாண்டில் நாட்டு மக்கள் அனைவரும் நலமும் வளமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டுமென வாழ்த்தியுள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி புத்தாண்டு திருநாள் புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் அளிக்கட்டும் என்றும் நாம் ஒவ்வொருவரும் புதிய ஆற்றலுடன் உற்சாகத்துடன் கடமையாற்ற வழி பிறக்கட்டும் என்று கூறியுள்ளார் தமிழ் புத்தாண்டு தினத்தையொட்டி ஆளுநர் முதலமைச்சள் உள்ளிட்டோரும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த புத்தாண்டில் அனைவரது இல்லங்களிலும் நலமும் வளமும் பெருகட்டும் வாழ்வில் இன்ப ஒளி பெருகட்டும் என்று குறிப்பிட்டுள்ளா் விஷூ திருநாளை மகிழ்ச்சியோடு நாளை கொண்டாடும் மலையாள மொழி பேசும் மக்களுக்கும் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்

மெகராஜ் தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் நேற்று நடைபெற்ற மண்டல சிறப்பு குழு அலுவள்களுடனான ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளா்களிடம் பேசிய அவா் கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டு இருப்பதாக கூறினார்